குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குரேஷிய தலைநகர் ஜாக்ரெப் ல் அந்நாட்டு அதிபருடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

பி

மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தாா்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன மனுக்களை திரும்பபெற வரும் வெள்ளிக்கிழமை கடைசிநாளாகும்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கான சிறப்பு செலவின பார்வையாளர் திருமதி

ஒரே சின்னத்தை பல சுயேச்சை வேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கல் மூலம் சின்னம் யாருக்கு என்பது முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கி கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

தினகரன் தமிழகத்தில் டி டி வி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட குக்கர் சின்னம் ஒதுக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இருப்பினும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பொதுச்சின்னம் ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு அக்கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள இயலாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது அக்கட்சியினர் சுயேச்சைகளாக போட்டியிடலாம் என்று கூறியுள்ள நீதிமன்றம் தினகரன் தலைமையிலான கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் எடுத்துரைத்துள்ளது

புதுதில்லியில் விஜய் சங்கல்ப் பேரணியில் பேசிய அவர் தேசிய முற்போக்கு கூட்டணி பெண்கள் பாதுகாப்பிற்க்காக தனித்திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்றார்

மேலும் கோவில் பட்டி அருகே தெற்கு திட்டான் குளத்தில் ஆவணங்கன் இன்றி எடுத்துச்செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகளையும் ்பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்

முன்னதாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை நெடுந்தீவு அருகே விரட்டியதாக எமது செய்தியாளர் கார்த்திகேயன் தெரிவிக்கிறார் கிரிக்கெட் ஐ பி